இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக வேளாண் அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் கூறியுள்ளார்

விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார் இதன் பலன் தற்போது கிடைக்கத் தொடங்கி இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் வேளாண் துறையின் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்

விவசாயிகளின் வருவாயை அடுத்த நான்காண்டுகளுக்குள் இரட்டிப்பாக அதிகரிக்க வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக திரு ராதா மோகன் சிங் கூறினார்

இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இன்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இப்பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே அரசியலாக்குவதாக குறைகூறினார் காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை மத்திய அரசு செயல்படுத்தும் என்று பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தென் மாநிலங்களை மத்திய அரசு புறக்கணிப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை நிராகரித்தார் காவிரி மேலாண்மை வாரியத்தை இம்மாத இறுதிக்குள் ஏற்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் காவிரி படுகையில் எண்ணெய் குழாய் பாதை அமைக்கும் திட்டத்தை கெயில் நிறுவனம் கைவிட உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக இளைஞரணித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாதானம் முதல் மேமாத்தூர் வரை எண்ணெய் குழாய் பாதை அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் இத்திட்டத்திற்காக நிலங்களை கையகப்படுத்தும் பணியினை தமிழக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கு முன் அரசியல் கூட்டணியில் மாற்றம் ஏற்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சுதாகர் ரெட்டி கூறியுள்ளார் பிடிஐக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் பிஜேபிக்கு எதிராக அனைத்துக் கட்சிகளும் ஒரணியில் திரள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி கடற்பகுதியில் நான்கு காற்றாலைகள் அமைக்கப்படவுள்ளதாக தேசிய காற்றாலை ஆராய்ச்சி மையத்தின் தலைமை இயக்குநர் திரு பானு பிரதாப் யாதவ் கூறியுள்ளார்

இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கவுள்ளதாகவும் அவர் கூறினார் நாட்டிலேயே முதன்முறையாக கடற்பகுதியில் இந்த காற்றாலை அமைக்கப்படவுள்ளதாகவும் திரு பானு பிரதாப் யாதவ் தெரிவித்தார் யுகாதி இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசும் மக்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் மக்களுக்காக குரல் கொடுக்கும் கட்சியாக காங்கிரஸ் திகழ்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநாட்டில் இன்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களுக்கு மத்திய அரசு உரிய தீர்வு காணவில்லை என்றும் அவர் குற்றம்சாட்டனார் பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் பிஜேபி செயல்பட்டு வருவதாகவும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார் முன்னதாக இந்த மாநாட்டில் உரையாற்றிய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ஜம்மு கஷ்மீர் பிரச்சினையை மத்திய அரசு முறையாக கையாளவில்லை என்றார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு அவசரகதியில் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் இதன் காரணமாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் மன்மோகன் சிங் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம் குறித்து காங்கிரஸ் குறை கூறுவது கண்டிக்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இந்தியா பொருளாதாரத்தில் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக உலக வங்கி தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் இதனை புரிந்துகொள்ளாமல் காங்கிரஸ் நாட்டின் பொருளாதார சூழ்நிலை குறித்து குறை கூறுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்தார் திருநங்கைகள் உரிமைகள் தொடர்பான மசோதா விரைவில் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக சமூக நீதித்துறை தெரிவித்துள்ளது

உலக வர்த்தக அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறவுள்ளது

முக்கிய பிரச்சினைகளில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது

பூஞ்ச் மாவட்டத்தையொட்டிய பகுதியில் குடியிருப்பு பகுதியை குறிவைத்து பாகிஸ்தான் குண்டுவீசி தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் இவர்கள் உயிரிழந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் இந்த தாக்குதலுக்கு நமது படை வீரர்கள் உரிய பதிலடி கொடுப்பதாகவும் பாதுகாப்புத் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நாகை மாவட்டம் திட்டச்சேரியில் மாட்டு வண்டி குதிரை வண்டி பந்தயங்கள் இன்று நடைபெற்றது

வேலூர் மாவட்டம் மேல்பாக்கம் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் பாதிக்கப்பட்ட ரயில் போக்குவரத்து மீண்டும் சீரடைந்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு ஒற்றைச் சாளர முறையில் விரைவில் அனுமதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

முன்னாள் படைவீரர்களுக்கான சிறப்பு குறைதீர் முகாம் பெரம்பலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

பாபநாசும் அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் முத்தரப்பு டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது

இதில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது